தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு

அறிவியல் மாநாட்டை வரும் வியாழக்கிழமை தொடங்கி வைக்கிறார்

நரேந்திரமோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இந்திய அறிவியல் மாநாட்டை வரும் வியாழக்கிழமை தொடங்கி வைக்கிறார்

இந்நாளையொட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் ஜி சதீஷ்ரெட்டி பேசுகையில் ஏவுகணைகள் ரேடார் போன்ற பாதுகாப்பு கருவி உற்பத்தியில் நாடு தன்னிறைவை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் விமான தேஜஸ் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை தொழில்நுட்பங்களின் இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முப்படைகளில் இவை இணைக்கப்படும் என்றும் கூறினார்

மேலும் ஜன்தன் யோஜானா திட்டத்தின்கீழ் துவங்கப்பட்ட வங்கி கணக்குகள் உட்பட ஒருசில சேவகளுக்கும் பொருட்களுக்கும் சரக்கு சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

இந்த விலை குறைப்பு நள்ளிரவுமுதல் அமலுக்கு வந்தது

சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்தது அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ருபாயின் மதிப்பு அதிகரித்ததன் காரணமாக இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது

இவ்விரு மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட நிலையில் ஐதராபாத் உயர்நீதிமன்றம் பொதுவாக செயல்பட்டுவந்தநிலையில் உயர்நீதிமன்றத்தை பிரிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

விவசாயிகளின் நலனை நோக்கமாகக் கொண்டே மத்தியஅரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு

புதுதில்லியில் இதை தெரிவித்த அவர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் மாம்பழ ஏற்றுமதிக்கும் நீலகிரி தருமபுரி மாவட்டங்களில் பூக்கள் ஏற்றுமதிக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார் முழுவதும் வேளாண் மண்டலங்கள் ஏற்றுமதி நாடு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு பொருட்களின் ஏற்றுமதியை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டன

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இப்புத்தாண்டில் நாட்டின் அனைத்து குடும்பங்களிலும் அமைதியும் வளமும் பெருகட்டும் என்று குடியரசு தலைவர் திரு

துணைத்தலைவர் திரு

பிரதமர் திரு

காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்

நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர்

நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விஜயபாஸ்கர் நேற்று நள்ளிரவு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புத்தாண்டு கொண்டாட்டங்களின்போது விபத்தினால் பாதிக்கப்பட்டு சென்னை அரசு பொது மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுவரும் நோயாளிகளையும் அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்